பிரதமர் திரு நரேந்திரமோடி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் இணைந்து ஹுஸ்டனில் நாளை இந்திய வம்சாவளியினரை சந்தித்துப் பேசுகிறார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உஸ்பெகிஸ்தானின் ஜோயிரோவை இன்று எதிர்கொள்கிறார்

தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக இவ்விரு மாநிலங்களிலும் நடைமுறைக்கு வந்துள்ளன

ஒன்றாம் ஆம் தேதி மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன

இடைத்தேர்தல் தொடர்ச்சி இதனிடையே நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுக உறுப்பினர் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்கிழமைகளில விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது

ஒழிப்பு தரமான கல்விக்கு பன்னாட்டு பன்முக திறமைகளை ஒருங்கிணைப்பது வஙஙை தொடர்பாக ஜ

பொதுசபை கூட்டத்தில் உரையாற்ற உள்ள திரு

பயணங்களின் போது நடைபெறும் வாகன தணிக்கைக்காக இவற்றின் அசல் சான்றிதழ்களை கொண்டு செல்வது பாதுகாப்பற்றது என பல்வேறு தரப்பினரும் தெரிவித்ததையடுத்து கைப்பேசி மூலம் இனி இந்த சான்றுகளை அளிக்கலாம் இந்த சான்றுகளை பதிவிறக்கம் செய்வதற்காக பிரத்யே செயலியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது

இதனையடுத்து சென்னை உயா்நீதிமன்ற இடைக்கால தலைமை நீதிபதியாக வி

மேகாலயா உய்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இடமாற்றம் செய்ததை மறுஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு மறுத்ததையடுத்து தஹில் ரமணி தமது பதவியை ராஜினாமா செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது

எடப்பாடி கே

நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு கோடிருபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கைத்தறி துணிநூல் துறையின் திருச்செங்கோடு சரக உதவி இயக்குநர் அலுவலக கட்டிடத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார்

மாநில அமைச்சர்கள் திரு

மணியன் திரு

தங்கமணி டாக்டர்

பல்துறை செயல்கள் வருவாய் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்து பணிகள் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது நடப்பு தென்மேற்கு பருவமமை காலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்து பெரும்பாலான அணைகள் நிரம்பிய நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது

அன்பழகன் நாட்டிலேயே கல்வித்துறையில் தமிழகம் புரட்சி செய்துள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

போஷான் அபியான் போஷான் அபியான் ஊட்டச்சத்து இயக்கத்தின்கீழ் சிறப்பு விழிப்புணர்வு கண்காட்சியை நாமக்கல்லில் மாநில மின்துறை அமைச்சா் திரு

மாநில சமூகநலத்துறை மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

அரியலூர் சேலம் தூத்துக்குடி மாவட்டங்களில் போஷான் அபியான் விழிப்புணர்வு மாரத்தான் ஒட்டப்பந்தயங்களும் இன்று நடைபெற்றன

கடம்புர்டராஜு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பேரூராட்சியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் புதிய கட்டிடத்தை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்று திறந்து வைத்தார்

வருவாய் துறை மூலம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் அளித்தார்

சம்பத் தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும் தொழிலதிபர்களை மனமுவந்து வரவேற்பதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்திருக்கிறார் கடலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் பாதுகாப்பாக செயல்படுவதாக எடுத்துரைத்தாா்